பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டாா்

அமைச்சா திரு நிதின் கட்கரி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது

குணமடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

சிகிக்சை மையத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தாா்

முடிவு செய்துள்ளது இனி விரிவான செய்திகள் எல்லைப் பகுதிகளில் அமைக்கப்பட்டு வரும் சாலை பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டாா்

சாலை பணிகளின் முன்னேற்றம் பராமிப்பு மற்றம் கட்டமைப்பு வசதிகள் குறித்து அவர் ஜெனரல் ஹாபால் சிங் எடுத்துரைத்தாா் நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பான ஆலோகனைக் கூட்டம் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சா் திரு நிதின் கட்காி தலைமையில் நடைபெற்றது இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சுற்றுச்சூழல் துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் சாலை போக்குவரத்துத் துறை இணை அமைச்சா் திரு ஜெனரல் வி கே சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர்

இந்த கூட்டத்தில் பேசிய திரு நிதின்கட்கி காலதாமத்தை தவிர்க்கும் வகையில் நேரடியாக அந்தந்த துறையின் அமைச்சா்களுடன் பேசி விரைந்து பணிகளை தொடங்குவதற்கு தாம் முயற்சி எடுத்துள்ளதாகக் குறிப்பிட்டார் ரயில்வேத் துறையும் சாலை போக்குவரத்துத் துறையும் மக்களுக்குத் தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதில் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற முடியும் என்றும் திரு நிதின்கட்கரி தெரிவித்தார்

தற்போது அனைத்து படப்பிடிப்புகளும் நிறுத்தப்பட்டிருப்பதால் அதனை ஊக்கப்படுத்தும் விதத்தில் சில சலுகைகளை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ள தொலைக்காட்சி தொடர்கள் விளையாட்டு பொழுதபோக்கு படப்பிடிப்புகளை தொடங்க இது ஊக்கம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த துறைகளில் லட்சக்கணக்கானோர் பணியாற்றி வருவதால் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக திரு பிரகாஷ் ஜவடேக்கா் தெரிவித்தாா்

தகவல் தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி சா்வதேச அளவிலான பேச்சுக்களை இந்தியா நவீன முறையில் நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த ஆய்வுக்கு முன்வரக் கூடிய தன்னார்வலா்கள் இந்த ஆய்வகங்களில் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரத் பயோடெக் வுடன் இணைந்து

இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு நிறுவனம் ஏற்கனவே இந்த தடுப்பு மருந்துகளை தயாரிப்பதற்கு ஒப்புதலை வழங்கியுள்ளது

ஜிப்மா் எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு இணையான அனைத்து வசதிகளும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் தீவிர ஊரடங்கிற்கு உரிய பலன் கிடைத்து வருவதாகவும் அவா் தெரிவித்தாா் மாநிலத்தில் இந்த நோய் தொற்று சமூக பரவலாக உருவாகவில்லை என்றும் அவர் கூறினார் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக் கூடாது என்பதற்காகத்தாள் ஏழை த்விர ஊரடங்கு நீட்டிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கிற்கு முழு ஒத்துழைப்பு அளித்த பொதுமக்களுக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த நோய் தொற்று தடுப்புப் பணியில் மருத்துவர் செவிலியர் மருத்துவம்சார் பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்துத் துறையினரும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அரசின் நெறிமுறைகளை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்றினால் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் தொவித்தார் பொதுமக்கள் வீட்டைவிட்டு வெளியே செல்லும்போது கட்டாயம் முக கவசம் அணிய வேண்டுமென்றும் கடைகளில் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டுமென்றும் வெளியிலிருந்து வீட்டிற்கு திரும்பியுவுடன் சோப்புப் போட்டு கை களை கழுவ வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தாா்

மத்திய மின்துறை அமைச்சா் திரு ஆர் கே சிங் நாளை சென்னை வருகிறாா் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமியை அவர் சந்தித்து தேசிய அனல்மின் நிலைய திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு நடத்துகிறார்

கலங்கரை விளக்கங்களையொட்டி அருங்காட்சியகம் நீர்வாள் காட்சியகங்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்காக்களை உருவாக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் குஜராத் மாநிலத்தில் உள்ள சில துறைமுகங்கள் குறித்தும் திரு மன்சுக் மாண்டவியா ஆய்வு மேற்கொண்டார்

சான்றிதழ் இல்லமல் வரும் கற்றுலாப் பயணிகளுக்கு எல்லைப் பகுதிகளில் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீரின் புல்வாமா தூக்குதல் தொடர்பாக மேலும் ஒரு தீவிரவாதியை தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனா் இந்த தாக்குதல் தொடர்பாக கைது செய்ளப்பட்டுள்ள ஏழாவது தீவிரவாதி இவராகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜெய்ஸ் ஈ முகமது தீவிரவாத அமைப்புக்கு முக்கிய தகவல்களை அளித்தவராவார்